என்றுமாநிலஅரசுஅறிவித்துள்ளது

ராமநாதன் காலிறுதிக்குமுன்னேறியுள்ளார்

ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கானசர்வதேசதரவரிசைப் பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் விராட் கோலிதொடர்ந்துமுதலிடத்தில் நீடிக்கிறார்

இதில் கலந்துகொள்ள இயலாதவர்கள் தங்கள் கடிதம் மூலம் கருத்துக்களைதெரிவிக்குமாறுஅறிவுறுத்தப்பட்டுள்ளது

இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் இந்தநோய் வலைதளத்தில் சமூக தொற்றுசிகிச்சைக்கானகட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்துமேம்படுத்தப்பட்டுவருவதாககூறியுள்ளார் இதன் ஒருபகுதியாகசேலம் அரசுமருத்துவக் கல்லூரிமருத்துவமனையில் ஒருகோடி

அரக்கோணத்தில் உள்ளதேசியபேரிடர் மீட்புப்படையின் வளாகத்தில் முகாம் அமைக்கப்பட்டுள்ளகோவிட் நலமையத்தைமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் காணொலிக் காட்சிவாயிலாக இன்றுதிறந்துவைத்தார்

மத்திய மாநிலஅரசுகள் இணைந்துமேற்கொண்டஒருங்கிணைந்தநடவடிக்கைகளே இதற்குகாரணம் என்றுஅதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இதற்கிடையே தமிழகத்தில் இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கைதொடர்ந்துகுறைந்துவருகிறது

தமிழகத்தில் அடுத்தஆண்டுநடைபெறவுள்ளசட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுகமீண்டும் வெற்றிபெறும் என்றுகூட்டுறவுத்துறைஅமைச்சர் திருசெல்லூர் ராஜூ நம்பிக்கைத் தெரிவித்துள்ளார் மதுரைபந்தல்குடிவாய்க்காலில் கட்டப்பட்டுவரும் கழிவுநீர் குத்திகரிப்பு நிலையப் பணிகளைஆய்வு செய்தப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இன்றுவெளியிட்டுள்ளகாணொலிப் பதிவில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்

இன்றபொள்ளாச்சியில் சாலைமேம்பாட்டுப் பணிகளைதொடங்கிவைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இப்பகுதியில் தமிழகஅரசுசார்பில் நிறைவேற்றப்பட்டுவரும் வளர்ச்சிதிட்டப் பணிகளையும் திருபொள்ளாச்சிஜெயராமன் பட்டியலிட்டார் மருத்துவப் படிப்பு மாணவர்களுக்கானகலந்தாய்வுக்குவிண்ணப்பிக்கமின்னனுமுறையில் பெறப்பட்ட இருப்பிடச் சான்றிதழ் ஏற்றுக் கொள்ளப்படும் என்றுதமிழகஅரசுகூறியுள்ளது தமிழகஅரசின் ஒதுக்கீட்டின் கீழ் வரும் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் இடங்களுக்குதலைமையகதுணைவட்டாட்சியர் அந்தஸ்தில் உள்ளஅதிகாரிவழங்கியமின்னனு இருப்பிடச் சான்றிதழ் ஏற்றுக் கொள்ளப்படும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டக் செய்திகள் தூத்துக்குடியில் நடைபெற்றநிகழ்ச்சியில் மாநிலஅரசின் நலத்திட்டஉதவிகளைசெய்திவிளம்பரத் துறைஅமைச்சர் திருகடம்பூர் ராஜூ பயனாளிகளுக்கு இன்றுவழங்கினார்

நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோயிலின் பாதுகாப்பு குறித்துகாவல்துறைகண்காணிப்பாளர் திருசுரேஷ் குமார் இன்றுஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் ஜெர்மனியில் நடைபெற்றுவரும் சர்வதேசசாலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்குமுன்னேறியுள்ளார்

கிரிக்கெட் போட்டிகளுக்கானசர்வதேசதரவரிசைப் பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் ஒருநாள் தொடர்ந்துவிராட் கோலிமுதலிடத்தில் நீடிக்கிறார்